நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

தேர்தல் அறிவிக்கையை அடுத்து நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன

திறம்பட ஒடுக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இன்று புதுதில்லியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா மக்களவைத் தேர்தல் அட்டவணையை செய்தியாளர்களிடம் வெளியிட்டார்

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது மக்களவைத் தேர்தலோடு ஆந்திரா ஒடிசா சிக்கிம் அருணாச்சலப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல்களும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

இது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் தோதல் ஆணையம் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சில அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தின் போது ரானுவ வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளதாக தோதல் ஆணையம் தெரிவித்துள்ளது

பாதுகாப்பு படையினரின் அன்றாட பணிகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியதின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் சேர்ந்த இரண்டு பெண்களின் பெற்றோர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மனித குலத்தின் இடர்பாடுகளை களைய பாதுகாப்பு படையினர் அரும்பணியாற்றி வருவதாக அவர் கூறினார் முன்னதாக அங்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னத்திற்கு பிரதமர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மத்தியத் தொழில் பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமா் பார்வையிட்டார் சிறந்த சேவை ஆற்றிய காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு பதக்கங்களை பிரதமர் இன்று வழங்கினார்

இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மற்றும் திரு ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக டிவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டுமென்றும் இந்தத் தேர்தலில் அதிக எண்ணிகையிலான வாக்குகள் பதிவாகுமென தாம் நம்புவதெனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்துவரும் தேர்தல் ஆணையத்திற்கு பிரதமர் தனது வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியே நம் அனைவரின் நோக்கமாக இருக்கவேண்டுமென்று தெரிவித்துள்ள பிரதமா் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளா்களுக்கு தனது வாழ்த்துகளைத் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பான மனுவை இன்று விசாரிக்க உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கில் அடுத்தக்கட்ட விசாரணையின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் சிலிகா என்ற மாசுவினால் நுரையீரல் தொற்று ஏற்படுவது குறிப்பிடதக்கது

விபத்துக்கான காரணம் இன்னமும் தெளிவாகத் தெரியவில்லை இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கண்காணிக்குமாறு மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகா்புற விவகாரத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சக செயலாளர் திரு ஹீராலால் சமாரியா வீட்டுவசதித்துறை செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் இத்திட்டம் குறித்து பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் கட்டுமானத் துறையில் உள்ள தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை கண்டறிந்து இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு மத்திய பொதுப்பணித் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

புது தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெற உள்ள இதற்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன

மறைந்த திரைப்பட நடிகர் காதர்கானுக்கு பத்மபுநீ விருதும் அகாலிதள் தலைவர் சுக்தேவ் சிங் தீன்ஷா மற்றும் மறைந்த பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நய்யார் ஆகியோருக்கு பத்மவிபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர்

இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்துவரும் கச்சா எண்ணெயின் விலையை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அதன் சந்தை விலையை தொடர்ந்து பாரமரிக்க வேண்டுமென்று சவுதி அரேபியாவை இந்தியா கேட்டுக்கொண்டது இந்தியாவும் சவுதி அரேபியாவும் புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தின காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பிங்லிஷ் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் துப்பாக்கி சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டார் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டததை ஒட்டிய எல்லைப் பகுதியில் ராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் துருப்புகள் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புப்படையின் செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணகத்தி பகுதியில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் துருப்புகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அதற்கு பாதுகாப்புபடை உரிய பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்தாா்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது